செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார்

இனி விரிவான செய்திகள் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை அறிவிப்பின் செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் அதன் மாற்றுப் பொருட்கள் குறித்த கையேட்டை முதலமைச்சர் வெளியிட்டார் மாநில அமைச்ச்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு கே சி கருப்பண்ணன் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகையின்போது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று மாநில கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காற்று மாசுபாடு குறித்த கருத்தரங்கில் பேசிய அவா் மாநிலத்தில் பிளாஸ்டிக் தடையை மீறம் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உணவகங்களில் சுவையூட்டியாக சேர்க்கப்படும் அஜ்னமோட்டோவை தடை செய்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்படும் என்று திரு கருப்பணன் தெரிவித்தாா் விக்ரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தோ்தலில் வேட்புமனுக்க்ளை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும்

இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது

வருவாய்த்துறை அதிகாரிகளான இவர்கள் இருவரும் நாளை இத்தொகுதிகளுக்கு வருகைத்தர உள்ளனர்

இது தொடர்பான வழக்கு இன்று விசாணைக்கு வந்தபோது வாக்குப்பதிவு எந்திரங்களை உயர்நீதிமன்றத்திற்கு னெண்டுவர வேண்டுமென்றும் அதற்கு தேவையான மின்னனு எந்திர வாக்குப்பதிவு பொறியாளர்களையும் தேர்தல் ஆணையம் நியமிக்க வேண்டுமென்றும் நீதிபதி உத்தரவிட்டார் இதனிடையே இந்த மறுவாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க கோரி அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதியில் வெற்றிபெற்ற திரு இன்பதுரை தாக்கல் செய்த மனுவினை நீதிபதி தள்ளுபடி செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் ஆகியோரை வரவேற்று மத்திய மாநில அரசுகள் பேனர் வைத்தால் அதற்கான விதிகளை பின்பற்ற வேண்டியது அவர்களின் கடனம என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான மலுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்ய நாராயணன் திரு சேஷசாயி ஆகியோரைக் கொண்ட அமா்வு பேனா் வைப்பதற்கான அளவு மற்றும் அதனை உரிய பாதுகாப்புடன் வைப்பது போன்றவற்றை பின்பற்றி பொதுமக்களுக்கு இடையூறின்றி பேனா்களை வைக்க வேண்டும் என்றும் கூறியது

வேலூரில் இன்று நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் பேசிய அவர் ஏழை மக்களுக்கு சுனதார வசதி கிடைக்கும் வகையில் செஞ்சிலுவைக் சங்கம் மேம்படுத்தப்பட்ட ரத்த வங்கிகளை நடத்தி வருவதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உறுப்புகளையும் உடற்பயிற்சி சிகிச்சைகளையும் வழங்கி வருவதாகக் கூறினார் பிள்ளா் ஆளுநா் வேலூரை அடுத்த ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்தாா் பெண் குழந்தைகளை பாதுகாத்து பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு வெகு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளாாா் திருவண்ணாமலையில் இன்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் திருமண உதவித் திட்டம் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம் போன்றவை மாநிலம் முழுவதிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் இந்தியாவிலேயே மக்களுக்காள திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடியும் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜெகநாத்தும் மொரீஷியஸில் மெட்ரோ ரயிலுக்கான முதல்கட்டப் பணிகளையும் புதிய மருத்துவமனையையும் காணொலி காட்சி மூலமாக இன்று தொடங்கி வைத்தனர் புதுதில்லியிலிருந்து இதனை தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி மொரீஷியஸின் வளர்ச்சியில் இந்தியா அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் இன்று தொடங்கப்பட்ட திட்டங்கள் இதற்கு அடையாளமாகும் என்றும் தெரிவித்தார் ஆசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதற்கு இரு நாடுகளும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று பிரதமர் கூறினார் மொரிஷியஸ் பிரதமர் திரு ஜெகநாத் மொரீஷியஸில் இந்தியா மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் குறிப்பிட்டார்

இதற்கான உத்தரவை தில்லி நீதிமன்ற சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குகார் பிறப்பித்தார் இதனிடையே இந்த வழக்கில் ஜாமின் கோரி திரு ப சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளாா் நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அம்வு முன் ஆஜரான திரு சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மனுவினை அவசரமாக விசாரிக்க வேண்டுமென்று முறையிட்டனர் திரு சிதம்பரம் தரப்பு கோரிக்கை மீது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் முடிவெடுப்பாா் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று வேளாண்துறை அமைச்ச் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளாா்

தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக பிரிப்பது தொடர்பாக முதலமைச்சிடம் னோிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான ஆலோசனை மேற்னொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பருவமனழ தொடங்கவுள்ள நிலையில் நோய்த்தொற்று ஏற்படக்கூடிய பகுதிகளில் சுகாதார நடவடிக்கைகளை உடனுக்குடன் செயல்படுத்தமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயல் திருமதி பியூலா ராஜேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பேரிடர் காலங்களில் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் ஆரம்ப சுனதார மையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் போதிய அளவு மருந்து பொருட்கள் கையிருப்பில் வைக்குமாறு கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம்சாட்டியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் மத்திய அரசு மக்களின் நலனுக்கு எதிராக வகையில் செயல்படுவதாகவும் கூறினாா் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அழிக்கையில் பாதுகாக்கப்பட்ட வேளான் இத மண்டலமாக காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளா் தமிழகத்திலும் புதுவையிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தக்கூடாது என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவும் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குப்பாண்டபாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி இன்று திறந்து வைத்தார்

கரர் மாவட்டத்தில் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி தனியார் மற்றும் பொதத்துறை வங்கிகள் இணைந்து நடத்திய மாபெரும் கடனுதவி வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது கடனுதவி வழங்கும் முனாம் நாளையும் நடைபெறவுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

இந்தியாவின் சார்பில் மேரிகோம் உட்பட பத்து பேர் இதில் பங்கேற்கின்றனர்